வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

அமித் ஷா கூறியுள்ளார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

குடியுரிமைத் திருத்த சட்டத்தில் எந்தவொரு நபரின் குடியுரிமையையும் பறிக்க வழிவகை செய்யப்படவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இமாச்சலப் பிரதேசம் சிம்லாவில் பொதுக் ஒன்றில் பேசுகையில் அண்டை நாடுகளில் கூட்டம் உள்ள சிறுபான்மையினர் மதத்தின் பெயரால் கொடுமைகளுக்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த திருத்தச் சட்டத்தை பற்றி காங்கிரஸ் கட்சி வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

நகர்புற வளர்ச்சி துறை அமைச்சகம் அண்மையில் வெளியிட்ட டுவிட்டர் பதிவிற்கு பதில் அளிக்கும் விதமாக பிரதமர் தமது டுவிட்டரில் படைத்திருப்பதாகவும் ஒவ்வொருவருக்கும் வீடு கிடைக்க செய்வதே தமது அரசின் தொலைநோக்கு திட்டம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

புதுடெல்லியில் உள்ள தல்கதோரா உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தேர்வுகள் அவை அளிக்கும் மனஅழுத்தம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுவார் இந்த நிகழ்ச்சியை தமிழக பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் காணும் வகையில் பள்ளிகளில் உள்ள தொலைக்காட்சி மற்றும் இதர சாதனங்களை பழுதுநீக்கம் செய்துகொள்ளமாறு அனைத்து பள்ளிகளுக்கும் அம்மாநில பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திரு எஸ் கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திரமோடி காணொளி காட்சி மூலம் மாணவர்களுடன் உரையாற்றும் நிகழ்ச்சியை முன்னிட்டு பொங்கள் விடுமுறை ரத்து செய்யப்படமாட்டாது என பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது மாணவர்கள் இந்த கலந்துரையாடலை கேட்பதற்காக பள்ளிக்கு வர தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் தமிழக முதல் அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் மாணவர்களின் விடுமுறை ரத்து செய்யப்படவில்லை என்றும் வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டி இல்லாத மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை காணும் வகையில் பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கட்டாயம் இல்லை என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு

இதன் தமிழாக்கம் பிரதமரின் உரையைத் தொடர்ந்து ஒலிபரப்பாகக் கேட்கலாம்

நிர்மலா சீதாராமன் இன்று பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் நாட்டின் பொருளாதார நிலைமை வராக்கடன் வசூலிப்பது குறித்து அவர் விவாதித்தார்

புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இன்று காலை கட்சி கொடி ஏற்றப்பட்டு மகாத்மா காந்தி நேரு இந்திரா ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களின் அலங்கரிக்கப்பட்ட படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்கள் காங்கிரஸ் கட்சியினர் நிர்வாகிகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலரும் புதுவை மாநில பொறுப்பாளருமான திரு சஞ்சய் தத் மற்றும் கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர்

அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்

பிரபாகரன் இன்று தெரிவித்தார்

நிதிநிலை இன்னல்களுக்கு நிதி நிறுவனங்கள் ஆளாவதை முன்கூட்டியே அறிந்துகொள்ளும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ளது புதுச்சேரியில் வருகிற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கலைநிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உரிய சான்றிதழ்களை பெற்றிருத்தல் அவசியம் என துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளின் ஆட்சியர்களுடன் நேற்று ஆய்வு மேற்கொண்ட டாக்டர் கிரண் பேடி புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார் நல்லாட்சியில் தமிழகம் முதல் மாநிலம் என மத்திய அரசு அறிவித்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பெருமை என்றும் நிர்வாக திறனில் தமிழகம் முதலிடம் பிடித்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் முதலிடம் பிடித்திருப்பது அனைவருக்கும் கிடைத்த பெருமை என்றும் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ஊரக பகுதிக்கும் நகர் பகுதிக்கும் உள்ளாட்சி தேர்தல் என்பது புதிதல்ல என்று கூறினார் சுதந்திரமாக நடைபெறும் தேர்தலில் யார் வெற்றிபெற வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் சூதாட்ட விடுதிகள் தொடங்க அனுமதிக்க மாட்டோம் என்று அதிமுக எம்எல்ஏ வும் அக்கட்சியின் கொறடாவுமான திரு வையாபுரி மணிகண்டன் எச்சரித்துள்ளார் இதுதொடர்பாக இளைஞர்களையும் பெண்களையும் பொதுமக்களையும் திரட்டி போராட்டங்களை நடத்த இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி புதுச்சேரியில் சூதாட்ட விடுதிகள் மதுபான ஆலைகள் மற்றும் லாட்டரி சீட்டுகளை விற்க போகவதாக வந்த செய்திகளை ஒப்புக் கொண்டுள்ளதால் அவரது முகத்திரை விலகியுள்ளது என்றும் அவரது சமீபத்திய சிங்கப்பூர் பயணத்தில் சூதாட்ட விடுதிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி இளைஞர்களின் எதிர்க்காலத்தை நாசமாக்கும் இந்த விடுதிகள் ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படாமல் பூட்டப்பட்டு கிடப்பதாக துணைநிலை ஆளுநருக்கு வந்த தொடர் புகார்கள் காரணமாக இன்று காலை துணைநிலை ஆளுநரும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சமூகநலக் கூடங்களை ஆய்வு செய்தனர் இடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள சமூகநலக் கூடத்திற்கு அவர்கள் சென்றபோது இந்த சமுகநலக் கூடம் மற்றும் பொதுக் கழிப்பிடம் கட்டப்பட்டு பல வருடங்கள் ஆன நிலையில் கொம்யூன் பஞ்சாயத்திடம் ஒப்படைக்கப்படாமல் தானாம்பாளையத்தில் உள்ள சமூகநல கூடமும் பூட்டப்பட்டு இருந்தது

இதையடுத்து சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திங்கட்கிழமை ராஜ்நிவாசில் நடைபெறும் பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஆவணங்களுடன் வருமாறு உத்தரவிடப்பட்டது நாளையும் ஆளுநர் பிற இடங்களில் சோதனை மேற்கொள்ள உள்ளார் என்று ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு கூறுகிறது

இந்த செல்போன்களை சிறைச்சாலைக்குள் கொண்டு வந்தது யார் என்பது குறித்தும் யாரெல்லாம் இந்த சொல்போன்களை பயன்படுத்தினார்கள் என்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்

சீனாவில் அடுத்தாண்டு நடைபெறும் ஒலிம்பிக் தகுதி சுற்றுகளில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் தகுதி பெற்றுள்ளார்